தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணையை நாளை திறந்து வைக்கிறார் புதுவை அரசின் கணக்கு பதிவேடுகள் மீதான மத்திய அரசின் தணிக்கை அறிக்கை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது புதுவை இந்திராகாந்தி அரசு மருத்துவமனைக்கு தனியாருடன் இணைந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி வாங்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்க அரசு தயாரகவே உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத் தொடர் இன்று தொடங்கியதை ஒட்டி நாடாளுமன்றத்தில் வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு அவைகளிலும் அலுவல்கள் சுமுகமாக நடைபெற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்கும் என அரசு எதிர்பார்ப்பதாக கூறினார் நாட்டின் சில பகுதிகளில் கனமழை காரணமாகவும் சில பகுதிகளில் நீர்ப்பற்றாக்குறை காரணமாகவும் பெரும் பாதிப்பு வேறு ஏற்பட்டிருப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் விரிவான முறையில் விவாதங்களை மேற்கொண்டால் தான் நாட்டிற்கு நல்லது என்றும் இதை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றங்களுக்கு முன் உதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரின் முதல் நாளான இன்று மக்களவையில் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சபாநாயகர் தீருமதி

முன்னதாக இன்று காலை அவைக் கூடிய உடனேயே தெலுங்கு தேசம் மற்றும் சமாத்வாதி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தியதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது

தலித் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் எந்த வகையிலும் நீர்த்துப் போவதை அரசு அனுமதிக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் துணைகேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் தலித் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை வலுப்படுத்தும் வகையிலான திருத்தங்களை அரசு ஏற்கனவே கொண்டு வந்து இருப்பதாகவும் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு வருவதகாவும் கூறினார் மற்றொரு துணைக் கேள்விக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஹன்ஸ்ராத் அஹிர் பதில் அளிக்கையில் தேசிய குற்றப்பதிவேடுகள் துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் படி நாட்டில் அட்டவணை இனத்தினருக்கு எதிரான வன்கொடுமைகளில் உயர்வு இல்லை என்றார்

தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் குழு ஒன்று மேட்டூர் அணையில் முகாமிட்டு அணையின் நீர்வரத்தை கண்காணித்து வருகிறது சேலம் மாவட்டத்தில் வெள்ள அபாயம் குறித்து ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி கரையில் செல்ஃபி எடுக்கவும் தடைவிதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி டெல்டாப் பகுதி பாசனத்திற்காக மேட்டூர் அணையை நாளை திறந்து வைக்கிறார்

புதுவை இந்திராகாந்தி அரச மருத்துவ மனைக்கு தனியார் துறையுடன் இணைந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி வாங்க அரசு உத்தேசித்து இருப்பதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் மீன்பிடி படகுகளை நேரில் பார்வையிடுவதற்காக புதுவை அரசின் மீன்வளத்துறைச் செயலர் வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் இலங்கை செல்ல இருக்கிறார் தமிழக அரசு ஏற்கனவே இதுபோல நடவடிக்கை எடுத்திருப்பதை இன்று புதுவை சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் சிறப்பு குறிப்பு ஒன்றின் மூலம் சுட்டிக்காட்டிய போது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இதை தெரிவித்தார் மீன்வளத்துறைச் செயலரை இலங்கைக்கு அனுப்பி வைக்க இலங்கை அரசிடம் அனுமதி பெற வேண்டி இருப்பதாகவும் அவர் கூறினார்

இது தொடர்பான மாநில அமைச்சரவையின் முடிவு நித்துறைச் செயலரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அரசு ஏற்கனவே கூறியுள்ள போதலும் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் முன்னதாக பூத்ய நேரத்தில் கூறினார் இதைத் தொடர்ந்து அஇஅதிமுக வினர் அவையின் மையப் பகுதிக்குச் சென்று முதலமைச்சரின் இருக்கை முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர்

புதுவையில் சாசன் நிறுவனத்தின் விரிவாக்கப் பிரச்சனை தொடர்பாக இன்று சட்டமன்றத்தில் அமளி ஏற்பட்டது விரிவாக்கப் பணிகள் தொடர்பான இந்நிறுவனத்தின் விண்ணப்பத்தை மாநில மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பரிசிலித்து வருவதாக கேள்வி நேரத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி கூறினார் கற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்பாக இந்நிறுவனத்தின் மீது பல புகார்கள் உள்ள போதிலும் மாசுபாட்டைக் கட்டுப்படுத்த நிறவனம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு

ஆலைக்கு அனுமதி கொடுத்தவர்களின் ஆட்சிக்காலத்தில் மாசுபாடு இருக்கவில்லையா என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் வினவியதால் அவையில் அமளி ஏற்பட்டது பேரவைத் தலைவர் உறுப்பினர்களிடையே அமைதி ஏற்படுத்தி அடுத்த கேள்விக்குச் சென்றார் புதுவையில் பாப்ஸ்கோ மதுபானக் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களையும் ஏற்றுக்கொள்ள தனியார் துறையினர் தயாராக இருந்தால் இக்கடைகளை டெண்டர் மூலம் தனியாரிடம் ஒப்படைக்க அரசு தயார் என்று சமூகநலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி கூறியுள்ளார்

நிர்வாகத் தவறுகளே நஷ்டத்திற்கு காரணம் என்றும் அவர் கூறினார்

கமலக் கண்ணன் இன்று சட்டமன்த்தில் தெரிவித்தார்

இத்திட்டம் தொடர்பான முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் தமிழகத்தைப் போல புதுவையிலும் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கலாம் என்று அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் வலியுறுத்தினார்